புதுவை சேதராப்பட்டில் ஜிப்மர் மருத்துவமனையின் கிளையை கட்ட மத்திய பொதுப் பணித்துறையுடன் ஜிப்மர் நிர்வாகம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டுள்ளது

நம்பிக்கையில்லா தீர்மானம் புதுவை சட்டப்பேரவை தலைவர் திரு சிவக்கொழுந்துவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டு வர என்ஆர் காங்கிரஸ் மற்றும் அஇஅதிமுக ஆகிய எதிர் கட்சிகள் முடிவு செய்துள்ளன என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான திரு என் ரங்கசாமியும் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு அன்பழகனும் அவர்களது கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுடன் சட்டப் பேரவை செயலர் திரு வின்சன்ட் ராயரை இன்று சந்தித்து இந்த தீர்மானம் குறித்த மனு ஒன்றை அளித்துள்ளனர்

இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ரங்கசாமி வரும் சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத் தொடரில் மேற்கொள்ள வேண்டிய நிலை குறித்து தாங்கள் விவாதித்ததாக தெரிவித்தார்

நியமன உறுப்பினர்களுக்கு வாக்களிக்கும் உரிமைய உச்சநீதிமன்றம் வழங்கி உள்ளது

காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி காலியாக உள்ளது இத்தொகுதியில் இருந்த திரு வி தேர்தலில் வைத்திலிங்கம் நாடாளுமன்ற போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து இத்தொகுதி காலியாக உள்ளது

சட்டப் பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து காங்கிரஸ் கட்சியின் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பங்கேற்று வருவதாக திரு ரங்கசாமி இன்று நிருபர்களிடம் தெரிவித்தார் இன்று ராஜிவ்காந்தி பிறந்த நாள் கொண்டாட்டங்களில் பேரவை தலைவர் கலந்து கொண்டதாக கூறிய அவர் இதனால் அவையை பாரபட்சம் இன்றி நடத்துவது இயலாது என்றும் இதன் காரணமாகவே இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படுவதாகவும் கூறினார் ஜிப்மர் புதுவை சேதராப்பட்டில் அமைய உள்ள ஜிப்மர் மருத்துவமனையின் கிளை கட்டுமானப் பணிகள் மற்றும் மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள மத்திய பொதுப் பணித்துறையுடன் ஜிப்மர் நிர்வாகம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டுள்ளது ஜிப்மர் மருத்துவமனை சேதுராப்பட்டில் உறுப்பு மாற்று சிகிச்சைக்கான பிரிவையும் விபத்துக்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மறுவாழ்வு பிரிவையும் அமைக்க உள்ளது

விபத்தில் ஒன்று ஏற்படுத்த பாதிக்கப்படுபவர்களுக்கான சிகிச்சை மற்றும் புனர் வாழ்வு மையமும் சேதராப்பட்டு மையத்தில் கட்டப்பட உள்ளது

சுமார் தொள்ளாயிரம் கோடி ருபாய் செலவில் மத்திய பொதுப் பணித்துறையால் இந்த கட்டுமானப் பணிகள் மேற்கொள்ளப்படும் ரோட்டா வைரஸ் புதுவை அரசு தனது தடுப்பூசி திட்டத்தின் கீழ் ரோட்டா வைரஸ் சொட்டு மருந்தை குழந்தைகளுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளது ரோட்டா வைரசினால் குழந்தைகளுக்கு வயிற்றுப் போக்கு ஏற்படும்

இந்த சொட்டு மருந்தை இலவசமாக குழந்தைகளுக்கு போட புதுவை அரசு முடிவு செய்துள்ளது இந்த பணிகளுக்காக ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது

இதற்கான ஒப்பந்தம் ஒன்றை புதுவை அரசு இந்திய விமான நிலைய ஆணையத்துடன் செய்து கொண்டுள்ளது சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் முன்னிலையில் புதுவை அரசின் வளர்ச்சி ஆணையர் திரு அன்பரசு கல்வித் துறை இயக்குனர் திரு ருத்ரகவுட் புதுச்சேரி விமான நிலைய இயக்குனர் திரு விஜய் உபாத்யாயா ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்த விளையாட்டு வளாகங்களில் கிராமப்புற மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு விளையாட்டுகளில் பயிற்சி அளிக்கப்படும் கூடைப்பந்து பேட்மிட்டன் டேபிள் டென்னீஸ் உள்ளிட்ட இதர உள்விளையாட்டுகளில் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்படும்

புதுடெல்லியில் அவரது சமாதி அமைந்துள்ள வீர் பூமியில் காங்கிரஸ் கட்சித் தலைவரும் ராஜிவ்காந்தியின் துணைவியருமான திருமதி சோனியாகாந்தி மலர் அஞ்சலி செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் திருமதி பிரியங்கா காந்தி திரு ராகுல்காந்தி முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன்சிங் மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுவை தமிழகத்திலும் அமரர் ராஜிவ்காந்தியின் பிறந்த நாள் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுவையில் அமரர் ராஜிவ்காந்தியின் திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவரது அமைச்சரவை சகாக்கள் பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திரளான தொண்டர்கள் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலர் திரு முகுல் வாசினிக் செயலர் திரு சஞ்சய் தத் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு நாராயணசாமி சத்பவனா உறுதி மொழியை கூடி இருந்தவர்களுக்கு செய்து வைத்தார் முன்னதாக காங்கிரஸ் கட்சி அலவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் முதலமைச்சர் அமைச்சர்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அமரர் ராஜிவ்காந்தியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இத்தினத்தை டுட்டி காங்கிரஸ் கட்சி சார்பில் கம்பன் கலை அரங்கில் சிறப்பு நிகழ்ச்சி ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த்து இந்நிகழ்ச்சியில் ஏழை எளிய மக்களுக்கு நல உதவிகள் வழங்கப்பட்டன தமிழ்நாட்டிலும் ராஜிவ்காந்தி பிறந்த தினம் இன்று காங்கிரஸ் கட்சியினரால் நல்லிணக்க தினமாக கொண்டாடப்பட்டது பூரி அனைவருக்கும் வீடு என்ற பிரதமரின் கனவு அடுத்த ஒரிரண்டு ஆண்டுகளுக்குள் எட்டப்படும் என்று மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்புற வளர்ச்சித் துறை அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி தெரிவித்துள்ளார்

இந்த இலக்கை எட்ட கட்டுமானப் பணியில் ஈடுபட்டுள்ள அனைவரையும் பங்கேற்க செய்ய வேண்டியது அவசியம் என்று திரு பூரி கூறினார் ராஜ்நாத் சிங் நம் நாட்டிற்கு தேவையான ராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தி உள்ளார் ராணுவ தளவாட உற்பத்தியில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறி உள்ளார் அவர் இன்று புதுடெல்லியில் விமானப்படையை நவீனமாக்குவது குறித்த கருத்தரங்கு ஒன்றில் பேசுகையில் இதைத் தெரிவித்தார்

மேக் இன் இண்டியா திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாட உற்பத்தியில் தனியார் துறையை ஈடுபடுத்தவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் கூறினார் ஜல்சக்தி நிலத்தடி நீரை கட்டுப்பாடின்றி அதிகமாக பயன்படுத்துவதும் நகரப்பகுதிகள் வேகமாக விரிவடைந்து வருவதுமே தண்ணீர் தட்டுப்பாட்டிற்கு காரணம் என்று மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு ஜிஜேந்திர சிங் ஷெகாவத் கூறி உள்ளார் மத்திய நீர் பொறியியல் சேவை அதிகாரிகளின் பயிற்சி வகுப்பு ஒன்றை இன்று புதுடெல்லியில் துவக்கி வைத்துப் பேசிய அவர் இதைத் தெரிவித்தார் நல்ல முறையில் தண்ணீரை சேமித்து வைக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய அவர் தரமான சுத்தமான குடிநீர் மக்களுக்கு கிடைக்கச் செய்வது ஒரு பெரும் சவாலாக உள்ளது என்றார் எடப்பாடி பழனிச்சாமி தமிழ்நாட்டில் அனைத்து தொழிலாளர் குடும்பங்களுக்கும் மாதாந்திர உதவித் தொகை வழங்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி தெரிவித்துள்ளார்

இந்த உதவித் தொகை வழங்குவதற்கான கணக்கெடுப்பு பணிகள் மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருவதாக அவர் கூறினார் வீடு இல்லாத ஏழைகளுக்கு வீடு வழங்குதல் தமிழ்நாட்டை குடிசை இல்லாத மாநிலமாக மேம்படுத்துதல் ஆகியவையே அரசின் குறிக்கோள் என்று அவர் கூறினார் மழை நீர் சேமிக்கும் திட்டத்தை செயல்படுத்த விவசாயிகள் ஒத்துழைக்க வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார்

இன்று பெங்களுருவில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் இந்த புதிய அமைச்சர்களுக்கு ஆளுநர் திரு வஜுபாய்வாலா பதவி மற்றும் ரகசிய காப்பு பிரமானம் செய்து வைத்தார்

நேற்று மீன்பிடிக்கச் சென்ற இவர்கள் இலங்கை கடல் எல்லையில் மீன்பிடித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர்